தமிழகத்தில் விக்ரவாண்டி நாங்குநேரி சுட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் பிரச்சாரமும் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது

ஐரோப்பிய யுனியனிலிருந்து வெளியேறுவது தொடர்பான ஒப்பந்தம் குறித்து விவாதிப்பதற்கான பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் சிறப்புக் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது

தமிழகத்தில் அடுத்த இரு தினங்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

இந்தியா தென்னாப்பிரிக்காக இடையேயான மூன்றாவது மறறும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் தொடங்கியது இனி விரிவான செய்திகள் மகாராஷ்டிரா ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது இதனையொட்டி பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஹரியானாவில் பிஜேபி வேட்பாளா்களுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்களை அவர்பட்டியலிட்டார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களும் ஹரியானாவில் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதேபோல் மகாராஷ்டிராவிலும் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் இந்த இரண்டு மாநிலங்களிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது வாக்கு எண்ணிக்கை வரும் வியாழக்கிழமை நடைபெறும் தமிழகத்தில் விக்ரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலிள் விக்ரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் ஆட்சிப் பொறுப்பில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் நலனுக்கான கட்சியாக திமுக திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் அஇஅதிமுக சார்பில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பள்ளீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த இரண்டு தொகுதிகளிலும் தேர்தல் பிரக்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைவதையொட்டி தொகுதிக்கு தொடர்பில்லாத வெளிநபர்கள் தொகுதியிலிருந்து வெளியேற வேண்டுமென்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது பிரச்சாரம் முடிவடைந்த பின்னா் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது இதற்கிடையே விக்ரவாண்டி தொகுதியில் தேர்தல் பணியில் ஈடுபடும் காவல்துறையினருக்கான ஆலோசனைக் கூட்டம் இன்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் திரு சுப்ரமணியம் தலைமயில் நடைபெற்றது பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு பணிகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது நாங்குநேரி தொகுதியிலும் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ் நடைபெற்றது இந்த இரண்டு தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நாளை மறுநாளும் வாக்கு எண்ணிக்கை வரும் வியாழக்கிழமையும் நடைபெறும் பிலிப்பைன்ஸ் மக்களின் நல்வாழ்விற்காக இந்திய சுகாதாரத்துறையின் பங்களிப்பு பாராட்டுதலுக்குரியது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் அரசுமுறைப் பயணமாக பிலிப்பைன்ஸ் சென்றுள்ள அவர் இன்று மணிலாவில் இந்தியாவில் கல்லீரல் மாற்று அறுவைக் சிகிச்சை மேற்கொண்ட பிலிப்பைள்ஸை சேர்ந்த குழந்தைகளின் பெற்றோர்களோடு கலந்துரையாடினார் இந்திய மருத்துவத்துறை பிலிப்பைன்ஸ் மருத்துவத் துறையுடன் இணைந்து இந்த பணிகளை மேற்கொள்டுவது சிறப்பானது என்றும் அவர் குறிப்பிட்டார்

உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்திக்கு ரானுவம் உரிய பங்களிக்க வேண்டுமென்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிய் கேட்டுக் கொண்டுள்ளார் நேற்று புதுதில்லியில் ரானுவ தளபதிகள் மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியல் கலந்து கொண்டு அவர் பேசினாா் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் இவை தயாரிக்கப்பட வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார் ஜம்மு கஷ்மீரில் பல்வேறு சவால்களை பாதுகாப்புப் படையினர் திறம்பட கையாண்டு வருவதாகக்கூறி அவர்களுக்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார் மக்கள் நலத்திட்டங்களின் பலன்கள் உரிய வகையில் சென்றடைவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டுமென்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மக்கள் பங்களிப்போடு தூய்மை இந்தியா இயக்கம் மிகப்பெரிய அளவில் வெற்றிபெற்றதை சுட்டிக்காட்டினார் அத்தியாவசியப் பொருட்கள் மற்றும் உணவு தானியங்களின் விலையை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட மத்திய அரசின் அமைக்கங்களுக்கு இடையேயான குழுவின் கூட்டம் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது வெங்காயம் மற்றும் தக்காளியின் கையிருப்பு குறித்தம் அவற்றின் விலை குறித்தும் இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது தக்காளியின் விலை பல்வேறு மாநிலங்களில் குறைத்தொடங்கி விட்டதாகவும் டுக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது இவற்றின் விலை மேலும் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஐரோப்பிய யுனியனிலிருந்து பிரிட்டன் வெளியேறுவது தொடர்பான ஒப்பந்தம் குறித்து விவாதிப்பதற்காக அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் சிறப்புக் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒப்பந்தத்திற்கு அனைத்து உறுப்பினர்களும் புதிதாக ஆதரவு அளிக்க வேண்டுமென்று அந்நாட்டு பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் கேட்டுக் கொண்டுள்ளார் ப்ராங்பா்ட் சா்வதேச புத்தக கண்காட்சி தற்போது நடைபெற்று வருகிறது ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இந்த ஐந்து நாள் கண்காட்சியில் மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சார்பிலான அரங்கம் இடம்பெற்றுள்ளது

காந்தியடிகளின் தண்டி யாத்திரையை நினைவுகூரும் சிற்புப நிகழ்க்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பல்துறை விளக்க கண்காட்சியும் இந்த அரங்கில் இடம்பெற்றுள்ளது தமிழகத்தில் அடுத்த இரு தினங்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் துணைத்தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்த அவர் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறினார்

இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாம்பு கடித்து உயிரிழந்த ஒருவரின் குடும்பத்திற்கும் மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்

தேசிய மற்றும் மாநில அளவில் டி என் ஏ தகவல் வங்கிகளை ஏற்படுத்துவதற்கு வகை செய்யும் இந்த மசோதாவை மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு நிலைக்குழ ஆய்விற்கு அனுப்பியுள்ளார் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான முன்றாவது மற்றும் இறதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் தொடங்கியது

முன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரை முதல் இரண்டு ஆட்டங்களில் வெற்றிபெற்று இந்தியா ஏற்கனவே கைப்பற்றியுள்ளது ஜோஹர் கோப்பைக்கான ஜூனியர் ஹாக்கிப் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது

சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஆசிய தங்கம் மூன்று வெண்கலப்பதக்கங்களை ஒரு வென்றது கொரியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஜூனியர் பிரிவில் ரொனால்டோ சிங் தங்கப்பதக்கம் வென்றார் இப்பிரிவில் ஜேம்ஸ் சிங்கிற்கு வெண்கலப்பதக்கம் கிடைத்தது ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவிலும் இந்தியா இரண்டு வெண்கலப்பதக்கங்களை வென்றது

உலக பாரா துப்பாக்கிசுடும் போட்டியில் இந்தியா இரண்டு வெண்கலப்பதக்கங்களை வென்றது

கலப்புப் குழு பிரிவிலும் இந்தியாவுக்கு வெண்கலப்பதக்கம் கிடைத்தது ப்ரோ கபடி லீக் இறுதி ஆட்டத்தில் தில்லி அணி இன்று பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது